குடியுரிமை திருத்த சட்ட விவகாரம் தொடர்பாக திமுக உறுப்பினர்கள் சட்டப்பேரவையிலிருந்து இன்றும் வெளிநடப்பு செய்தனர்

பிரதமர் திரு நரேந்திரமோடி பொருளாதார வளர்ச்சி குறித்து நிபுணர்களுடன் இன்று புதுதில்லியில் ஆலோசனை மேற்கொண்டுள்ளார்

மலேசியா மாஸ்டர்ஸ் மகளிர் ஒற்றையர் பேட்மிண்டன் போட்டியில் சாய்னா நேவாலும் பி வி சிந்துவும் அடுத்த சுற்றுக்கு முன்னேறினர் எடப்பாடி கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிளை சோதனை சாவடியில் சிறப்பு உதவி ஆய்வாளர் வில்சன் மரணத்திற்கு காரணமான குற்றவாளிகளை விரைவில் கண்டுபிடித்து கடுமையான தண்டனை பெற்றுத்தர உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி உறுதி அளித்துள்ளார்

இச்சம்பவத்தில் தனது உயிரை துச்சமென மதித்து தவறிழைத்த ஆட்டோ ஓட்டுநரை பிடிக்க போராடிய இளைஞர்களின் துணிச்சலையும் இந்த முதலமைச்சர் பாராட்டினார்

முன்னதாக நிதி அமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் இதற்கான அறிக்கையை இன்று தாக்கல் செய்தார்

தமிழகத்தில் உள்ள அனைத்து மாநகராட்சி பகுதிகளிலும் மின்வடங்கனை படிப்படியாக புதைமின் வடங்களாக மாற்றுவதற்கு தமிழகஅரசு உரிய நடவடிக்கை எடுத்து வருவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு பி தங்கமணி சட்டப்பேரவையில் இன்று கூறியிருக்கிறார் சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின்போது பேசிய அவர் புதைமின் வடப் பணிகளை சென்னை மாநகராட்சியின் பெரும்பாலான இடங்கள் உட்பட பல பகுதிகளில் மின்வாரியமே ஏற்று நடத்தியது என்றார் தற்போது மத்தியஅரசின் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின்கீழ் நகர திட்டத்தின் வாயிலாக இதே பணிகளுக்கு நிதி ஒதுக்கி வருவதாகவும் எனவே இப்பணியை மாநில உள்ளாட்சிதுறை நிதியுடன் செயல்படுத்துவது குறித்து ஆராயப்பட்டு வருவதாக அவர் மேலும் தெரிவித்தார் வெளிநடப்பு குடியுரிமை திருத்த சட்ட விவகாரம் தொடர்பாக திமுக உறுப்பினர்கள் சட்டப்பேரவையிலிருந்து இன்று வெளிநடப்பு செய்தனர் பேரவையில கேள்வி நேரம் முடிந்ததும் எதிர்கட்சி துணை தலைவர் திரு துரைமுருகன் திமுக சார்பில் ஏற்கனவே இந்த சட்டத்திற்கு எதிராக சட்ட மன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என விடுத்த கோரிக்கையை ஏற்று அதனை விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றார் இதற்கு பதிலளித்த சட்டப்பேரவை தலைவர் திரு ப தனபால் இக்கோரிக்கை தமது பரிசீலனையில் இருப்பதாக கூறவே திமுக உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர் பின்னர் அவைக்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய திரு துரைமுருகன் நாளான இன்றும்கூட இக்கோரிக்கை தமது பரிசீலனையில் இருப்பதாக இங்கி சட்டப்பேரவை தலைவர் கூறுவது இச்சட்ட திருத்திற்கு எதிரான தீர்மானத்தை நிறைவேற்ற அஇஅதிமுக அரசிற்கு விருப்பம் இல்லை என்பதையே காட்டுகிறது என்றார்

இப்பிரச்னையில் மனிதநேய மக்கள் கட்சி உறுப்பினர் திரு தமீமுன் அன்சாரியும் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தார்

சிறப்பு பேருந்து முன்பதிவு மையம் தமிழகத்தில் பொங்கல் பண்டிகை சிறப்பு பேருந்திற்கான முன்பதிவு செயல் அறைகளை மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் இன்று சென்னை கோயம்பேட்டில் தொடங்கி வைத்தார்

நரேந்திரமோடி புதுதில்லியில் இன்று பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் குறித்து பொருளாதார நிபுணர்களுடன் மேற்கொண்டுள்ளார் பல்வேறு துறைகளில் தனியார் துறை பங்களிப்பு அதிகரித்திருப்பது குறித்தும் வேளாண்மை சுகாதாரம் போன்ற துறைகளில் வளர்ச்சி திட்டங்களுக்கு உத்வேகம் இக்கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்ளப்படுகிறது நடப்பு நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கை தொடர்பான பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் இக்கூட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமீத்ஷா நிதிஅமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நிதி ஆயோக் துணை தலைவர் திரு ராஜீவ்குமார் உள்ளிட்டோர் இக்கூட்டத்தில் கலந்துகொண்டுள்ளனர்

அன்றையதினம் பொருளாதார ஆய்வறிக்கை சமர்ப்பிக்கப்படுகிறது

வெங்கைய நாயுடு திருச்சி தேசிய கல்லூரியில் நாளை நடைபெற உள்ள நூற்றாண்டு விழா நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார்

குடியரசு துணை தலைவரின் வருகையையொட்டி திருச்சி தஞ்சை மாவட்டங்களில் பாதுகாப்பு முன் ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன

இதனை முன்னிட்டு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் உலகெங்கிலும் உள்ள இந்தியர்களிடம் டிஜிட்டல் காணொலி மூலம் இன்று கலந்துரையாடுகிறார் உச்சநீதிமன்றம் குடியுரிமை சட்ட திருத்த மசோதா அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டது என்றும் அதனை அனைத்து மாநிலங்களும் செயல்படுத்த உத்தரவிடவேண்டும் என்று கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை அவசர விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள உச்சநீதிமன்றம் இன்று மறுத்துவிட்டது இது தொடர்பான தனிநபர் மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ பாப்டே தலைமையிலான அமர்வு ஒரு சட்டத்தின் செல்லுபடி தன்மையை ஆராய்வதே உச்சநீதிமன்றத்தின் பணி என்றும் அதனை சாசனமாக அறிவிப்பது அல்ல என்றும் குறிப்பிட்டார் இந்த சட்டதிருத்தம் தொடர்பாக நிகழும் வன்முறைகள் முடிவுக்கு வந்தபின்னர் இந்த சட்ட திருத்தத்தை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளும் என்றும் அவர் கூறினார்